மறுமலாச்சி ஏற்பட்டுள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

நிகழ்ச்சியில் அவர் எடுத்துரைத்தார்

இரண்டு கிலோ மீட்டர் தூரத்திற்கு அமைக்கப்பட்டுள்ள பறக்கும் ரயில் பாதையை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார்

அணிகளும் ஜப்பான் செனகல் அணிகளும் போலந்து கொலம்பியா அணிகளும் மோதவுள்ளன இனி விரிவான செய்திகள மத்தியிலுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அறிமுகம் செய்த திட்டங்கள் காரணமாக மக்களின் வாழ்வில் மிகப்பெரிய மறுமலர்ச்சி ஏற்பட்டுள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் அகில இந்திய வானொலியில் இன்று காலை ஒலிபரப்பாள மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் அரசின் திட்டப்பயனாளிகளுடன் காணொலி காட்சி மூலம் நடத்திய உரையாடல் வாயிலாக கிடைத்த தகவலும் அனுபவமும் தமக்கு ஒரு பிரத்யேக பாடமாக அமைந்தது என்று குறிப்பிட்டார்

தொலைதூரத்தில் உள்ள கிராமங்களில் வாழும் பெண்கள் கூட தங்களின் சேவை மையம் மூலமாக மூத்த குடிமக்களுக்கு ஒய்வூதியம் பாஸ்போா்ட் பெற்று தருவதில் சேவை புரிகிறார்கள் என்றார் நாட்டின் எந்த மூவையிலும் தங்கள் வெற்றியை தம்முடன் பகிர்ந்தகொள்ள தயாராக உள்ளார்கள் என்று கூறிய பிரதமர் பெங்களுருவில் கார்ப்பரேட் நிபுணர்களும் தகவல் தொழில்நட்ப பொறியாளர்களும் இணைந்து நடத்தும் அறக்கட்டளை விவசாயிகளுக்கு பகமை பண்ணை திட்டத்தை அறிமுகம் செய்து நவீன தொழில்நுட்பங்களை கற்றுக்கொடுக்கிறது என்றும் கூறினார் ஜிஎஸ்டி குறித்து குறிப்பிட்ட பிரதமர் நாடு முழுமைக்கும் ஒரே விதமான வரித்தேவை என்ற வகையில் அறிமுகம் செய்யப்பட்ட ஜிஎஸ்டி வரிக்கு மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து ஆதரவு அளித்தன என்றார்

மதம் சாதி முதலியவற்றை கடந்து அறிவு ஞானம் அடிப்படையில் மக்கள் ஒன்றப்பட வேண்டும் என்பது கபீர்தாஸின் போதனை என்று பிரதமர் கூறினார்

சீக்கிய மதத்தலைவா் குருநானக்கின் போதனைகளும் இந்த சமூக சீர்திருத்தத்தில் பெரும்பங்காற்றியுள்ளது என்றார் ஜாலியன்வாலாபாக் படுகொலையை நினைவுகூர்ந்த பிரதமர் அடுத்த ஆண்டு இதன் நூற்றாண்டு தினம் வருவதை சுட்டிக்காட்டி வன்முறை எந்த பிரச்சனைக்கும் தீர்வாகாது என்பதற்கு இது உதாரணம் என்றார் அன்மையில் உலகம் முழுவதும் நடந்த யோகா பயிற்சி பற்றி குறிப்பிட்ட பிரதமர் இதவரை காணாத அரிய காட்சியை உலகம் இந்த நாளில் கண்டது என்றார் ப்ரஸல்ஸில் உள்ள ஐரோப்பிய நாடாளுமன்றம் நியூயார்க்கில் ஐநா தலைமையம் ஜப்பான் போர்க்கப்பல்கள் முதலியவற்றிலும் சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகளிலும் வான்வெளியிலும் நடத்தப்பட்ட யோகா பயிற்சிகள் கண்கொள்ளா காட்சியாக இருந்தது என்றும் யோகா உலக சாதனையை அகமதாபாத் நகரில் மாற்றுத்திறனாளிகள் செய்து காட்டினார்கள் என்றும் புகழ்ந்துரைத்தார் அடுத்தமாதம் முதல் தேதி மருத்துவா்கள் தினமாக அனுசரிக்கப்படும் என்று கூறிய பிரதம் விளையாட்டு மூவம் எவ்வாறு ஒற்றுமையை நிலைநாட்ட முடியும் என்பதை இந்திய ஆப்கள் கிரிக்கெட் வீரர்கள் நிகழ்த்தி காட்டியுள்ளார்கள் என்று குறிப்பிட்டார்

இதனை மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் அஞ்சல் செய்யும்

அப்போது இருவரும் எல்லைப் பாதுகாப்பு பேரிடர் மேலாண்மை இணைய பாதுகாப்பு உள்ளிட்ட இருதரப்பு உறவுகள் குறித்து விவாதித்தனர்

மகாராஷ்டிர மாநிலத்தில் நாட்டுக்காக உயிர்நீத்த ரானுவ வீரர்களின் வாரிசுகளுக்கு இரண்டு ஹெக்டேர் வீதம் பாசன நிலம் இழப்பீடாக வழங்கப்படும் என்று அம்மாநில முதலனமச்சர் திரு தேவேந்திர ஃபட்னாவிஸ் தெரிவித்துள்ளார் உயிர்த்தியாகம் செய்தவரின் மனைவி உயிரோடு இல்லாவிடில் சட்டப்பூர்வ வாரிகதாரருக்கு இந்த நிலம் வழங்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார் உயிர்த்தியாகம் செய்த வீரர்களின் மனைவிக்கு இரண்டு ஹெக்டேர் நிலம் கொடுப்பது என்று கடந்த மார்ச் மாதத்தில் மகாராஷ்டிரா மாநில அரசு முடிவெடுத்தது வயிரிழந்த வீரர்களின் மனைவி உயிரோடு இல்லாத நிலையில் யாருக்கு இந்த இழப்பீட்ளட வழங்குவது என்பது அதில் இடம்பெறவில்லை என்பதால் இந்த புதிய விளக்கம் தேவைப்பட்டது என்று முதலமைச்ச் அலுவலகம் கூறியிருக்கிறது இதற்கான ஒப்புதலை முதலமைச்சர் திரு ஃபட்னாவிஸ் நேற்று வழங்கினார் இந்த முடிவு ராணுவம் மற்றும் மத்திய ஆயுதப்படை வீரர்களுக்கும் பொருந்தும் என கூறப்பட்டுள்ளது

நகர்ப்புற மக்களுக்கு வசதியான நியாயமான கட்டணத்துடன் கூடிய போக்குவரத்து சேவை தேவை என்பதை தமது அரசு உணர்ந்து அதற்கு முன்னுரிமை அளிக்கிறது என்று இந்த நிகழ்ச்சியில் பேககையில் பிரதமர் கூறினார் இந்தியாவின் தற்போதைய தேவை அதிநவீன கட்டமைப்புதான் என்று குறிப்பிட்ட அவர் கடந்த நான்கு ஆண்டுகளில் ரயில்வே சாலைகள் விமான போக்குவரத்து நீர்வழிப் போக்குவரத்து அதிநவீன தகவல் தொடர்பு போக்குவரத்து முதலியவற்றை அமைப்பதில் தமது அரசு கவனம் செலுத்துகிறது என்று கூறினார் திட்டங்களை தொடங்குவதிலும் துரிதமாக முடிப்பதிலும் இதற்கு முன் இல்லாத வேகம் காட்டப்படுகிறது என்று கூறிய பிரதமர் இந்தியாவின் மெட்ரோ சேவைக்கான ரயில் பெட்டிகளை இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின்கீழ் வடிவமைக்கவே அரசு விரும்புகிறது என்றார் டெல்லியிலும் இதர நகரங்களிலும் மெட்ரோ போக்குவரத்து கட்டமைப்புக்கு பல நாடுகள் உதவியுள்ளன என்றும் தற்போது இந்தநிலை மாறி மற்ற நாடுகளின் மெட்ரோ ரயிலுக்கு தேவையான பயணிகள் பெட்டிகளை தயாரிப்பதற்கு இந்தியா உதவி வருகிறது என்றும் குறிப்பிட்டார் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள அசாம் மாநில கிீம்கஞ்ச் மாவட்டத்தில் அந்த மாநில முதலமைச்ச் திரு சா்பானந்தா சோனாவால் சுற்றுப்பயணம் செய்து வெள்ளச்சேதத்தை பார்வையிட்டார் வெள்ள நிவாரணத்துக்கு தேவையான நிதி உள்ளது என்றும் அதனால் நிவாரண பணிகள் பாதிக்க்ப்படமாட்டாது என்றும் அவர் தெரிவித்தார் பராக் பள்ளத்தாக்கில் வெள்ள நிவாரண பணிகளை வாரந்தோறும் ஆய்வு செய்யும்படி அங்குள்ள வட்டார அதிகாரிகளை அவர் அறிவுறுத்தியுள்ளார் நிவாரண பணிகளில் ஊழலையோ தாமதத்தையோ தமது அரசு பொறுத்து கொள்ளாது என்றும் அவர் கூறினார் முதலமைச்சர் திரு சோனாவால் கச்சார் மாவட்டத்திலும் வெள்ளம் பாதித்த பகுதிகளை பார்வையிட்டு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தவுள்ளார்

இமாச்சல பிரதேசத்தை சுற்றுலா பயணிகளின் சொர்க்கபூமியாக மாற்ற இந்த தொகை செலவிட்ப்படும் என்று அந்த மாநில முதலமைச்சர் திரு ஜெயராம் தாக்கூர் கூறியிருக்கிறார் குல்லூ மாவட்டத்தில் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் இதுவரை பிரபலமாகாத பல சுற்றுலா கேந்திரங்கள் கண்டறியப்பட்டு மேம்படுத்தப்படும் என்று கூறினார்

நிகழ்ச்சி பற்றி அந்த ்நாட்டின் பிரதம் திரு ஜஸ்டின் ட்ருடோ குறிப்பிடுகையில் கனடா இந்த வரலாற்றில் இது மிகப்பெரிய பயங்கரவாத கொடுஞ்செயவாக கருதப்படுகிறது என்றாா் இந்த குண்டுவெடிப்பில் உயிரிழந்தோர் அவர்களின் குடும்பம் பற்றிய நினைவு தங்களை பெரிதும் வாட்டுகிறது என்றும் கூறினார் ஏர்இந்தியா நிறுவனத்தின் கனிஷ்கா பயணிகள் விமானம் கனடாவின் டொரண்டோ மான்ட்ரில் நகரங்களில் பயணிகளை ஏற்றிக்கொண்டு லண்டனுக்கு சென்று கொண்டிருந்தபோது அயர்லாந்துக்கு மேலே நடுவானில் குண்டு வெடித்தது

ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் சிந்து நதி தரிசனத் திருவிழா தொடங்கியுள்ளது மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழா சிந்து நதி உற்பத்தியாகும் லடாக் பகுதியில் அந்நதிக்கரையில் கொண்டாடப்படுகிறது

ரஷ்யாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஜி பிரிவில் இன்று இங்கிலாந்து பனாமா அணிகள் மோதவுள்ளன மாலை ஐந்தரை மணிக்கு நடக்கவுள்ள இந்த போட்டியில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றால் பெல்ஜியம் அணியும் இங்கிலாந்து அணியும் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறம் பனாமா துனிஷியா அணிகள் வெளியேறிவிடும்

எச் பிரிவில் போலந்து அணி கொலம்பியா அணியுடனும் ஜப்பான் செனகல் அணியுடனும் இன்று மோதவுள்ளன